முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்கிறார்

பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் பாரீசில் இன்று தொடங்குகின்றன

கோவிட் நெருக்கடி காலத்திலும் விவசாயிகள் தங்களது பணிகளை தொய்வின்றி செய்து வந்ததாக பாராட்டிய பிரதமர் வேளாண்துறையில் புதுமை மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

குழந்தைகளுக்கு கதை சொல்லும் வழக்கம் நம் நாட்டின் பாரம்பரிய கலை என்று கூறிய பிரதமர் தமிழகம் மற்றும் கேரளாவில் வில்லுப்பாட்டு ருழலம் சுவாரஸ்யமாக கதைசொல்லும் பாணி சிறப்பானது என்று எடுத்துரைத்தார் பஞ்சதந்திர கதைகள் நாட்டின் கலாச்சாரத்தை உணர்த்துவதாகவும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை கதைகள் வாயிலாக இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதன் அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

ஜஸ்வந்த்சிங் மறைவு முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ஜஸ்வந்த்சிங் புதுதில்லியில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார்

வெளியுறவு பாதுகாப்பு மற்றும் நிதி உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராக அவர் பணியாற்றியுள்ளார்

அன்னாரின் மறைவிற்கு குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதமர் தமிழக முதலமைச்சர் மத்திய மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்வந்த் சிங் சிறந்த நாடாளுமன்ற வாதியாக செயலாற்றியதோடு பல்வேறு கடினமான தருணங்களில் நடுநிலைமையுடன் பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக மற்றும் அரசியல் பணிகளில் தனித்துவத்துடனும் தொலைநோக்குடனும் செயல்பட்டவர் ஜஸ்வந்த் சிங் என்று கூறியுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கோவிட் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை மேற்கொள்கிறார்

புதுக்கோட்டை மாவட்டம் பனங்குடியில் நடமாடும் நியாயவிலைக்கடைகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் கோவிட் தொற்று அறிகுறி தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டுமென்றும் தாமதிக்கும் பட்சத்தில் மருத்துவர்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறுவதாகவும் அமைச்சர் கூறினார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த களரம்பள்ளி மலையடிவார பகுதியில் இதற்கான பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் அரசு அனுமதியுடன் சுரங்கம் அமைத்து ஒரு லட்சம் கனஅடி கற்கள் வெட்டி எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்

பட்டணம் பகுதியில் தரமான கற்கள் இருப்பதாக சென்னை ஐஐடி நிறுவனத்தின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இன்று இப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார்

மாணாக்கர் வரும் ஒன்றாம் தேதி சந்தேகங்களை தீர்த்துக்கொள்வதற்காக மட்டும் பள்ளிகளுக்கு வரலாம் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி திறப்புக்கான ஆணை எதுவும் இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெளிவு படுத்தியுள்ளார்

ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அவரது பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாநில செய்தி மற்றும் விளம்பத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

நா ஆண்டுதோறும் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தையும் சமூக கலாச்சார அரசியல் பொருளாதாரத்தில் சுற்றுலாவின் தாக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது சுற்றுலாவும் ஊரக மேம்பாடும் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் திருவள்ளுர் திருவள்ளுர் மாவட்டம் கொசஸ்தலை திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டங்களை சேர்ந்த கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மறைவு சென்னை அகில இந்திய வானொலி நிலையம் மற்றும் தூர்தர்ஷனில் தலைமை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஏ ராஜகோபால் சென்னையில் மாரடைப்பால் காலமானார்

இவர் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட பல்வேறு நிலையங்களில் பொறியாளராக பணியாற்றியவர் இருவரி மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் தமிழக நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கமும் இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான நாடக மற்றும் பண்பாட்டு விழாவை கிருஷ்ணகிரியில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு

காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உள்ளதாக திரு

டென்னிஸ் பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் பாரீசில் இன்று தொடங்குகின்றன